இதனை பாகிஸ்தான வெளியுறவு அமைச்சா் உறுதி செய்திருக்கிறாா் அபிநந்தன் வர்தமானை பாகிஸ்தான் விடுவிப்பதற்கு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வரவேற்பு தெரிவித்துள்ளது

வாகா எல்லைப்பகுதி வழியாக தாயகம் திரும்பும்போது அவரை வரவேற்க ரானுவத்தினர் தயாராக உள்ளனா் முன்னதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அந்நாட்டு பிரதமர் திரு இம்ரான்கான் அமைதியை விரும்புவதன் அடையாளமாக போர் விமான விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என அறிவித்தார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை திரு புட்டின் அப்போது தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா துணை நிற்கும் என்று அவர் கூறினார்

அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சயீத் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதன்பின் அவர் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ராள் காளிடமும் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்ற சூழ்நிலை குறித்து இருநாட்டு பிரதமர்களிடமும் திரு ஷேக் முகமது பின் சயீத் கவலை தெரிவித்ததாகவும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அரபு நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி ஏற்படவும் மீண்டும் நல்லுறவு ஏற்படவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இம்மாவட்டத்தின் பாபாகுண்ட் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு பாதுகாப்பு வீரர்கள் பதிவடி கொடுத்தபோது பயங்கரவாதிகள் இரண்டுபோ் கொல்லப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே பாரமுல்லா மாவட்டம் ஊரியில் எல்லைக்கட்டுபாடுகோடு அருகே சண்டைநிறத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினா் தாக்குதல் நடத்தினா் இதற்கு இந்திய ராணுவத்தினரும் பதிவடி கொடுத்தனர் இந்த மோதலின்போது பொதுமக்களில் ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் ஜமாத் ஈ இஸ்லாமி என்ற பிரிவினைவாத இயக்கத்திற்கு மத்திய அரசு ஐந்தாண்டு காலம் தடை விதித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஐமாத் ஈ இஸ்வாமிய அமைப்பு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காஷ்மீர் காவல் துறையினர் கைது செய்த சில நாட்களுக்குள் அந்த அமைப்பிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த அவசரச் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அரசியல் சட்ட திருத்த உத்தரவு அரசிதழில் அறிவிக்கப்படும் நிலையில் இம்மாநிலத்திலுள்ள எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு பதவி உயர்வு பயன் கிடைக்கும் என்றார்

புதிய அவசரச்சுட்டம் காஷ்மீரில் சர்வதேச எல்லைக்கு அருகே உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் காஷ்மீர் இடஒதுக்கீடு சுட்டத்திற்குள் கொண்டுவருவதற்கு வகைசெய்கிறது என்று அவர் குறிப்பிட்டா் கன்னியாகுமரியில் இன்று பிற்பகல் இரண்டரை மணியளவில் நடைபெறும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் நான்குவழிச் சாலையாக மாற்றப்பட்ட மதுரை ராமநாதபுரம் நெடுஞ்சாலையை அவர் திறந்து வைப்பார் மதுரை செட்டிக்குளம் நத்தம் நான்குவழிச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர் இன்று தொடங்கப்படும் புதிய சாலைத்திட்டங்களின் மூலம் விரைவான பயணம் மாக குறைப்பு உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்னியாகுமரியில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று மாலை ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டிணத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்குள்ள ரயில்வே மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் இதற்காக அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஆந்திரபிரதேச மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டபின் ஆந்திரபிரதேசத்திற்கு மத்திய அரசு அளித்துள்ள உதவிகள் குறித்து பொதுக்கூட்டத்தில் பிரதமா் விவரிப்பாா் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

திருப்பூரில் நேற்று அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

ஐசிஐசிஐ வங்கி வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் முறைகேடு தொடர்பான வழக்கு குறித்து ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைமை அதிகாரி சந்தாகோச்சார் வீடியோகான் குழுமத்தின் நிா்வாக இயக்குநர் வேனுகோபால் தூத் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது மும்பையிலும் அவுரங்காபாதிலும் சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

பண மோசடி செய்தது தொடர்பாக சந்தாகோச்சார் அவரது கணவர் தீபக் வேணுகோபால் தூத் மற்றும் சிலா் மீது அமலாக்கத்துறை கடந்த மாதத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் இவர்கள் நாட்டைவிட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக கடந்த வாரம் சிபிஐ தேடுதல் நோட்டீஸ்களை அனுப்பியுள்ளது பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பாகிஸ்தானுக்கு கடுமையாள செய்தியை அனுப்பியுள்ளது என்று பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்திய விமானப்படை யின் தாக்குதல்களுக்குபின் எல்லைக்கு அப்பாலிருந்து பயங்கரவாதத்திற்கு உதவி செய்வோருக்கு இந்திய தரப்பிலிருந்து எத்தகைய பதில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றார் பயங்கரவாதத்திற்கு துணை போகும் பாகிஸ்தான் அம்பலப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

சகஸன் என்ற இடத்திலிருந்து நவாப்கஞ்ச் வரை இரண்டு மைல் தூரத்திற்கு இந்த பேருந்துகள் நிறுத்திவைக்கப்பட்டிருந்தன

இந்த பேருந்துகளை உத்தரபிரதேச போக்குவரத்துத்துறையின் முதன்மை செயலாளா் திரு ஆராதனா சுக்லா கொடியசைத்து அனுப்பி வைத்தாா்